பிரதமர் திரு நரேந்திரமோடி கோவிட் தடுப்பூசி வழங்கும் பணிகள் குறித்து மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்களுடன் நாளை முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார்

எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

முன்னதாக பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியாவின் கோவிஷ்ல்டு கோவாக்ஸின் தடுப்பூசிகளின் பாதுகாப்பு நோய் எதிர்ப்பு திறன் உள்ளிட்டவை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது நாடு முழுவதும் தடுப்பூசி வினியோகம் சேமிப்பு வசதிகள் உள்ளிட்ட நிவாக கட்டமைப்பு குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார்

எடப்பாடி கே

பிரதமர் தேசிய இளையோர் தினம் நாளை மறுநாள் தொடங்கி ஒரு வார காலம் கொண்டாடப்பட உள்ளதாக மத்திய இளைஞர்நலம் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றுவார் என்றார்

நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோர் சக்தியின் மகத்தான பங்கை எடுத்துரைத்த சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி தேசிய இளையோர் தினம் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது தர்மேந்திர பிரதான் மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புவனேஷ்வரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன்மூலம் மகளிர் பொருளாதார மேம்பாடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சியில் அவர்கள் மிக முக்கிய பங்காற்றுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்

எடப்பாடி கே பழனிசாமி இன்று உத்தரவிட்டுள்ளார்

மாணவர்கள் இவ்வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி கல்வியில் மேலும் சிறக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

உதயகுமார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது

உதயகுமார் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து வீரர்களுக்கும் கோவிட் பரிசோதனை செய்யப்படும் என்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு உட்பட்டே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

விசாரணைக்காக அவர்கள் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்

அனைவரையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருவரி அரியலூர் மாவட்டத்தில் வசிக்கும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று வழங்கினார் இதேபோல் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் றீவெங்கடப்பிரியா கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவுபெற்ற தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பினை வழங்கினார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது